நரேந்திரமோடி இன்று புதுடில்லியில் கூட்டு மறுஆய்வுக் கூட்டம் நடத்தினார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் கொரோனா வைரஸ் நிலவரங்களைக் கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்களை உருவாக்கி அமல்படுத்த அரசால் அமைக்கப்பட்ட உயர் அதிகாரக் குழுக்களின் கூட்டுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுடில்லியில் இன்று நடைபெற்றது மருத்துவமனைகள் மற்றும் தனிமை முகாம்களும் நோய்க் கண்காணிப்பு பரிசோதனை மற்றும் தீவிர சிகிச்சைக்கான பயிற்சி வசதிகளும் போதிய அளவில் தயாராகி உள்ளதா என்பது குறித்து பிரதமர் இக்கூட்டத்தில் மறு ஆய்வு செய்தார் வென்டிலேட்டர்கள் முகக் கவசங்கள் கையுறைகள் தனிநபர் பாதுகாப்பு உடைகள் உட்பட அனைத்து மருத்துவ உபகரணங்களின் உற்பத்தி கொள்முதல் மற்றும் விநியோகத்தை போதிய அளவில் பராமரிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரக் குழுக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார்

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ட்விட்டரில் இன்று இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் வாருங்கள் மீண்டும் தீபமேற்றுவோம் என்ற இந்திக் கவிதையை முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பாடுவது பற்றிய வீடியோ படத்தையும் பிரதமர் பகிர்ந்து கொண்டுள்ளார் கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டங்களுக்கு வலுச் சேர்க்க சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சகம் கொள்கை அளவிலும் கள ரீதியிலும் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது சிவில் விமானங்கள் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட சரக்குகளில் மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ ஆய்வுகளுக்கான ரசாயனங்கள் தனிநபர் பாதுகாப்பு உடைகள் முகக் கவசங்கள் கையுறைகள் ஆகியன அடங்கும் மருத்துவப் பொருட்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வது தொடர்பான லைப் லைன் உடான் என்னும் பிரத்யேக இணையதளம் ஒன்றையும் அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது ஷாங்காய் டெல்லி நகரங்களுக்கு இடையே பிரத்யேக விமான சேவை இணைப்பு உருவாக்கப்பட்டு உபகரணங்களை சீனாவில் இருந்து எடுத்து வர கால அட்டவணைப் படி சரக்கு விமானங்களை ஏர் இண்டியா நிறுவனம் இயக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது அரசு அங்கீகாரம் பெற்ற எல்லா ஆய்வகங்களையும் கொரோனா வைரஸ் பரிசோதனையில் ஈடுபடுத்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் மேற்கொண்டுள்ள முன் முயற்சியால் பரிசோதனைகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்று சண்டிகரில் உள்ள இந்திய நுண்ணுயிரி தொழில்நுட்பக் கழகத்தின் தலைவர் டாக்டர் சஞ்சீவ் கோஸ்லா கூறியுள்ளார்

மூலக்கூறு நுண்ணுயிரியல் துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த இந்த ஆராய்ச்சி நிறுவனம் நோயாளிகளுக்கு வழங்கும் சேவைகளுக்கு அப்பாற்பட்டு மருத்துவர்களுக்கான தனிநபர் பாதுகாப்பு கவசங்களையும் வழங்கி வருகிறது

தமிழகத்தில் ஏற்கனவே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் பொது மக்களின் கோரிக்கைப்படி தனியார் மருத்துவமனைகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் அதற்கான செலவை தாங்களே ஏற்க வேண்டும் என்றும் மத்திய அரசால் அவ்வப்போது வெளியிடப்படும் விதிமுறைகளை தனியார் மருத்துவமனைகள் முழுமையாகப் பின்பற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தடுப்புப் பணிகள் பற்றிய ஆய்வுக் கூட்டம் வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்கக் கூடத்தில் இன்று நடைபெற்றது

வல்லவன் சுகாதாரத் துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் முதுநிலை காவல் துறை கண்காணிப்பாளர் திரு ராகுல் அல்வால் மற்றும் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இதுவரை கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் அறிகுறி காரணமாக தனிமையில் உள்ளவர்கள் பற்றிய விவரங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் தேவையான உபகரணங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது

இவர்கள் எவருக்கும் கொரோனா பாதிப்பு இல்லை என இன்று பரிசோதனை முடிவுகளில் தெரிய வந்துள்ளது கொரோனா பொது முடக்கத்தால் புதுச்சேரியில் வேளாண் பணிகளும் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாமல் தடுக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது வேளாண் உற்பத்தி அறுவடை மற்றும் வேளாண் பொருட்களின் விற்பனை எந்த வகையிலும் பாதிக்கப்படக் கூடாது என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் விவசாயிகளுக்குத் தேவையான விதைகள் மற்றும் இடுபொருட்கள் தாமதமின்றி கிடைக்கவும் விவசாயக் கருவிகள் மற்றும் அறுவடை இயந்திரங்களின் போக்குவரத்து தடையின்றி நடப்பதையும் உறுதிப்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார்

இந்த தொகை நடப்பு ஏப்ரல் முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும்

இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் வங்கிகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் கிராமப்புறங்களில் உள்ள சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வங்கி முகவர்கள் மூலம் அவரவர் வீடுகளுக்கே சென்று பணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நகர மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள தபால்காரர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று பணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப் பட்டுள்ளதாகவும் நகர பகுதிகளில் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து ஏடிஎம் களில் பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே சுகாதார அமைச்சர் திரு

இதனால் வங்கிக் கிளைகளில் கூட்டம் சேர்ந்து கொரோனா வைரஸ் பரவினால் துணைநிலை ஆளுநர்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தலைவர்கள் துயரமான காலகட்டத்தில் மக்களை சந்திக்க வேண்டுமே தவிர மகிழ்ச்சியான நேரத்தில் மட்டுமே அல்ல என்று திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மேலும் கூறினார் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தாக்குதல் கண்டறியப்பட்ட அரியாங்குப்பம் பகுதியை சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று மிதிவண்டியில் சென்று பார்வையிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமூர்த்தியும் உடன் சென்றார் இருவரும் அரியாங்குப்பத்தில் முகாமிட்டுள்ள மருத்துவக் குழுவினரை சந்தித்து நிலவரங்களை விவாதித்தனர் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கிறதா என்பது குறித்து காவல் துறையினரிடம் அமைச்சர் கேட்டறிந்தார் மக்களில் சிலர் முகக் கவசம் அணியாமல் செல்வதைக் கண்டவுடன் அமைச்சர் அவர்களுக்கு முகக் கவசம் வழங்கி எப்போதும் அதை அணிந்திருக்குமாறு கேட்டுக் கொண்டார் அரியாங்குப்பத்தில் இருந்து திரும்பும் வழியில் சமூக நலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமியை உப்பளத்தில் உள்ள அவரது வீட்டில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் சந்தித்துப் பேசினார் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள ஈரானில் இருந்து ஜிப்சம் ஏற்றி வந்த ஒரு கப்பல் அண்மையில் காரைக்கால் தனியார் துறைமுகத்தில் அனுமதிக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் புதுச்சேரி முதலமைச்சர் இக்கப்பலைத் தடுக்கத் தவறியதும் கப்பல் வந்து சென்றதால் ஆபத்து எதுவும் இல்லை என்பது போல துணைநிலை ஆளுநர் பேசி இருப்பதும் ஏற்கத்தக்கது அல்ல என்றார் கொரோனா நிலவரங்களை எதிர் கொள்ள மத்திய அரசு அறிவித்துள்ள நிவாரணப் பொருட்களை ரேஷன் கடைகள் மூலம்தான் வழங்க வேண்டுமே தவிர வங்கிக் கணக்ல் பணம் செலுத்தினால் வங்கிகளில் தேவையின்றி கூட்டம் சேரும் என்று திரு அன்பழகன் மேலும் கூறினார் உலக அளவிலான கொரோனா வைரஸ் நோய்ப் பரவலில் வாழ்வாதாரத்தை விட உயிர்களைப் பாதுகாப்பதே முக்கியம் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் கேப்ரியேசுஸ் சர்வதேச செலாவணி நிதியத்தின் மேலாண் இயக்குநர் திருமதி கிறிஸ்டலீனா ஜார்ஜியேவா ஆகியோர் கூறியுள்ளனர்